ஆயூஷ் மற்றும் யோகா ஆகியவை கட்டுடல் இந்தியா திட்டத்தின் இரண்டு தூண்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

செயல்படவேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்தும் எல்லைப் பகுதியில் படைகளின் தயார் நிலை குறித்தும் ஆய்வு செய்ய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் இன்று புரீநகர் சென்றுள்ளார்

வங்கித் துறையில் முக்கியமான மாற்றங்களை மேற்கொள்ளவிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

வங்கித் துறையை வலுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் அடுத்த தலைமுறைக்கான வங்கியை உருவாக்க மத்திய அரசு முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வாகனக் கடன் வீட்டுக் கடன் தொடர்பாக எட்டு புதிய திட்டங்களை பொதுத் துறை வங்கிகள் அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் சுமார் மூன்றரை லட்சம் போலி நிறுவனங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா கீதாராமன் குறிப்பிட்டார் ஆயூஷ் மற்றும் யோகா ஆகியவை கட்டுடல் இந்தியா திட்டத்தின் இரண்டு தூண்கள் என பிரதம் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் யோகா கலையை பிரபலப்படுத்தவும் மேம்படுத்தவும் ஆற்றியவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார்

ஆயுஷ் அமைச்சகத்தின் அறிவிப்பின் கீழ்

இந்த ஆண்டுக்குள் நான்காயிரம் அயுஷ் நல மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

பல்வேறு மொழிகளை பேசும் மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் ஊடகங்கள் பாலமாக செயல்படவேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் கொச்சியில் இன்று நடைபெற்ற மலையாள மனோரமா செய்தி நிறுவனத்தின் மாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமா் ஆக்கப்பூர்வமான விமா்சனத்தை தாம் எப்போதும் வரவேற்பதாக கூறினார் நாம் கனவிலும் கண்டிராதபடி ரயில் நிலையங்களில்கூட மக்கள் ஒருவருக்கொருவர் வை பை மூலம் தொடர்பு கொள்வதை தற்போது காண முடிகிறது என்றார் அவர் ஒளிவுமறைவற்ற தன்மை என்பது இன்று அனைவராலும் பேசப்படுவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு ஒன்றரை கோடி வீடுகளை மின்னல் வேகத்தில் அரசு கட்டிக் கொடுத்துள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஆய்வு செய்ய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் இன்று புநீநகர் சென்றடைந்தார் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதை எதிர்கொள்ளும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் பிபின் ராவத் ஆய்வு செய்யவுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு தகுதி ரத்து செய்ததோடு மாநிலத்தை இரண்டாக பிரித்த நடவடிக்கைக்கு பிறகு பிபின் ராவத் காஷ்மீருக்கு செல்லும் முதல் பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது சில பல்கலைக் கழகங்களில் போலியான பட்டங்கள் விலைக்கு விற்பனை செய்யப்படுவது குறித்து விசாரணை நடத்த உயர்மட்டக்குழு ஒன்றை அமைக்குமாறு பல்கலைக்கழக மானியக்குழுவுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது வகுப்புகளுக்கு செல்லாமலும் தேர்வு எழுதாமலும் பட்டங்கள் பெற சில செயல்பட்டுவருவதாக ஊடகங்களில் வந்த தகவல்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முறைகேடான வழியில் பட்டம் வழங்கப்படுவது குறித்து மூன்று வாரங்களுக்குள் உரிய விசாரணை நடத்தி போலி பட்டங்களை வழங்கும் நிறுவனங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அறிக்கை கிடைத்தப்பிறகு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தேசிய குடியுரிமை பதிவேடு இறுதிப்பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் அதில் தங்களது பெயர் இடம் பெற்றுள்ளதா என்பதை அறிய சில எளிய வழிகளை அசாம் அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதன்படி இணையதளத்தில் தங்களுடைய மனுவின் வரிசை எண்களை குறிப்பிடவேண்டும் இது தொடர்பாக உரிய விளக்கங்களை பொதுமக்களுக்கு அளிக்குமாறு அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய குடியுரிமை பதிவேடு சேவை அலுவலகம் வட்டார அலுவலகங்கள் மற்றும் உதவி ஆணையர் அலுவலகம் ஆகிய இடங்களில் பதிவேட்டுப் பட்டியல் வெளியிடப்படும் என்று உதவி ஆணையர் திரு அடில் கான் தெரிவித்துள்ளார்

புதிய தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க ளரிசக்தி சூரியஒளி சாதன நீர்பாசனம் உள்ளிட்டவை குறித்து அவர் பிரதமருடன் விவாதித்தார்

சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக்கோரி கர்நாடக காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவக்குமார் தாக்கல் செய்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை திரு டி கே சிவக்குமாருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது இந்த வழக்கில் தம்மை கைது செய்வதை தடுக்கக்கோரியும் வழக்கு விசாரணைக்கு வேறொரு தேதியில் ஆஜராக அனுமதிக்கவேண்டியும் திரு டி கே சிவக்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி திரு அரவிந்த்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறுத்தி வைக்க நீதிபதி மறுத்துவிட்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு டி கே சிவக்குமார் மாநிலங்களவை தேர்தலின்போது பெங்களுரில் தங்கியிருந்த குஜராத் சட்டப்பேரவை உறப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதால் தமக்கு எதிராக பிஜேபி நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் திரு ப சிதம்பரத்தை சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்கும் காலத்தை வரும் திங்கட்கிழமை வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் காவலில் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்ட நான்கு நாள் காவல் முடிவடைந்ததையடுத்து திரு ப சிதம்பரம் சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது திரு ப சிதம்பரத்தை காவலில் எடுத்து விசாரிக்க மேலும் ஐந்து நாள் அனுமதி அளிக்கவேண்டும் என சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து அவரை வரும் திங்கட்கிழமை வரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அஜய் குமார் குகர் அனுமதி அளித்து உத்தரவிட்டார் அரசுமுறைப் பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி லண்டனில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் உரையாற்றினார் இந்தக் கூட்டத்தில் நகர கட்டமைப்பு வீட்டு வசதி பசுமை எரிசுக்தி போன்ற துறைகளில் தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்வது தொடர்பாக அவர் விவாதித்தார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மூலமாக ஒன்றரை கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருவதாகவும்

இங்கிலாந்தின் உள்ள தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதிப் போட்டி இன்று தொடங்குகிறது கிங்ஸ்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது உலக கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் ஆசிய விளையாட்டு பதக்க வீரர் அபிஷேக் வர்மா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் சவுரவ் சவுத்ரிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது